வணக்கம் ஆல் இண்டியா ரேடியோ புதுச்சேரி

நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்க இருக்கிறார் இன்று சர்வதேச இளையோர் தினத்தை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இளைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்

மோடி வரி நேரடி வரி சீர்திருத்தங்களை மேலும் முன் எடுத்துச் செல்லும் உருவாக்கப்பட்டுள்ள வெளிப்படையான வகையில் வரி நேர்மையாளர்களை மதித்தல் என்னும் புதிய தளத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தொடங்கி வைக்க இருக்கிறார் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற உள்ள இந்த மெய் நிகர் நிகழ்ச்சியில் பல்வேறு தொழில் வர்த்தக சபையினர் பட்டயக் கணக்காயர் சங்கத்தினர் மற்றும் முக்கிய வரி செலுத்துவோர் கலந்து கொள்வார்கள் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன மத்திய நேரடி வரிகள் வாரியம் அண்மைக் காலங்களில் கார்ப்பரேட் வரிக் குறைப்பு உட்பட பல்வேறு முக்கிய வரி சீர்த்திருத்தங்களை அமல்படுத்தி இருப்பதும் வரித் தகராறுகளை தீர்க்க விவாத் சே விஸ்வாஸ் திட்டம் கொண்டு வரப்பட்டதும் குறிப்பிடத் தக்கது ஜென்மாஷ்டமி பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த ஜென்மாஷ்டமி திருநாள் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்று கொண்டாடப் படுகிறது உத்திரப் பிரதேச மாநிலம் மதுரா மற்றும் பிருந்தாவனத்தில் பக்தர்களை அனுமதிக்காமல் சிறப்பு பூஜைகளை நடத்தவும் பூஜை நடைமுறைகளை தொலைகாட்சியில் நேரடியாக ஒளிபரப்பவும் நடவடிக்கை எடுக்கப் பட்டுள்ளது கிருஷ்ண ஜென்மாஷ்டமி திருநாளை ஒட்டி குடியரசுத் தலைவர் குடியரசுத் துணைத் தலைவர் பிரதமர் ஆகியோர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் கடமையைச் செய் பலனை எதிர் பாராதே என்பதே கிருஷ்ணரின் செய்தி என்றும் கொரோனா தொற்றுக்கு எதிராக போராடி வரும் முன்களப் பணியாளர்களே இதற்கு எடுத்துக் காட்டு என்றும் குடியரசுத் தலைவர்திரு ராம் நாத் கோவிந்த் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார் ஸ்ரீகிருஷ்ணர் அருளிய பகவத் கீதை மனித குலத்திற்கே ஊக்கமளித்து வருவதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார் மங்களகரமான ஜென்மாஷ்டமி திருநாளில் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி டுவிட்டரில் கூறியுள்ளார் வெங்கயை நாயுடு நாடு முழுவதும் விடுதலைப் போராட்ட வீரர்களின் தியாகங்களை மாணவர்களுக்கான பாடப் புத்தகங்களில் சேர்க்க வேண்டும் என குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு கூறியுள்ளார் இன்று புதுடெல்லியில் விடுதலைப் போராட்டத்தில் நேதாஜி என்பது பற்றிய ஆவண நூல் ஒன்றை வெளியிட்டு பேசிய அவர் சர்வதேச இளையோர் தினமான இன்று இளைஞர்கள் புதிய இந்தியாவை படைப்பது குறித்து நேதாஜியின் வாழ்க்கையில் இருந்து ஊக்கம் பெற வேண்டும் என்றார் இந்தியா போன்ற நாடுகள் முழுமையான தற்சார்பை எட்டவேண்டியதன் அவசியத்தையே கொரோனா பிரச்சனை உணர்த்தி இருப்பதாகவும் சுயசார்பு இந்தியா இயக்கத்திற்கு அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பங்களிப்பதே இப்போதைய தேவை என்றும் திரு வெங்கைய நாயுடு கூறினார் அமித்ஷா இன்று சர்வதேச இளையோர் தினத்தை ஒட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இளைஞர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் எந்த ஒரு நாட்டிற்கும் இளைஞர்களே மிகப் பெரிய சொத்து என்றும் அபாரத் திறமையும் வெற்றி வேட்கையும் கொண்ட இளைஞர்களை பெற்றுள்ள இந்தியா உள்ளபடியே ஆசிர்வதிக்கப்பட்ட நாடு என்றும் டுவிட்டரில் அவர் கூறியுள்ளார் இளைஞர்களின் உள் வலிமையை வெளிக்கொணரவே ஸ்கில் இண்டியா ஸ்டார்ட் அப் இண்டியா புதிய கல்விக் கொள்கை போன்ற பல்வேறு முன் முயற்சிகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் புதிய இந்தியா என்னும் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் கனவை நனவாக்க இளைஞர்கள் தொடர்ந்து பாடுபடுவார்கள் என்பது உறுதி என்றும் அவர் கூறியுள்ளார்

மல்லாடி புதுச்சேரியில் கொரானா நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் முழு ஊரடங்கை மீண்டும் அமல்படுத்த வேண்டியது அவசியம் என்று சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணராவ் கூறியுள்ளார் இன்று மாலை நடைபெறும் மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் தாம் இதை வலியுறுத்த இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்

ஆர் ராஜாங்கம் கோரியுள்ளார் ஒரு வார காலத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுக்கப்படா விட்டால் ஆர்ப்பாட்டம் மற்றும் பிரச்சார இயக்கம் நடத்தவும் கட்சி முடிவு செய்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் ஏழுமலை புதுச்சேரியில் முன்னாள் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஏ ஏழுமலை இன்று கொரோனா தொற்றினால் உயிரிழந்தார்

ஷாஜகான் தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியரும் வருவாய்த் துறை செயலருமான டாக்டர் டி அருண் தலைமையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் நில அளவை மற்றும் பதிவேடுகள் துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டனர்

கண்ணனும் இதில் அடங்குவர்